சென்னையில் இன்றுகாலமானஅடையாறு புற்றுநோய் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் வி

இனிவிரிவானசெய்திகள் முதலமைச்ச் திருளடப்பாடிபழனிசாமி இன்று புதுதில்லியில் பிரதம் திருநரேந்திரமோடியைஅவரது இல்லத்தில் சந்தித்துபேசினார் இந்தசந்திப்பின்போதுமிழ்நாட்டின் வள்ச்சிக் திட்டங்கள் குறித்துபேச்சுநடத்தியதுடன் கோரிக்கைமனுஒன்றைபிரதமரிடம் முதலமைச்சர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியதிருடப்பாடிபழனிசாமி தமிழகத்தில் திட்டங்களைதொடங்கிவைக்கவருமாறுவிடுக்கப்பட்டஅழைப்பைபிரதமர் ஏற்றுக்கொண்டுள்ளதாகதெரிவித்தார்

பிரதமர் உள்துறைஅமைச்சர் ஆகியோருடனாளசந்திப்பின்போது தாம் அரசியல் குறித்துஎதுவும் பேசவில்லைஎன்றுமுதலமைச்சர் கூறினார்

சென்னையில் இன்றுஉடல்நலக்குறைவால் காலமானஅடையாறு புற்றுநோய் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் வி சாந்தாவின் உடல் சாவல்துறைமரியாதையுடன் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது

மருத்துவத்துறைக்குதம்மைஅர்ப்பனித்துக்கொண்டடாக்டர் குணப்படுத்தமுடியாதநோய் என்றுகருதப்பட்ட புற்றநோய்க்குசிகிச்சைஅளித்துஆயிரக்கணக்கானோரின் உயிரைகாப்பாற்றியுள்ளார் அவரதுமருத்துவசேவையபாராட்டிமத்தியஅரசுபத்மப்நீ பத்மபூஷன் மற்றும் பத்மவிபூஷன் விருதுகளைவழங்கிகௌரவித்தது இது தவிரஉலகப்புகழ்பெற்றமாக்ஸேஷே விருதையும் அவர் பெற்றுள்ளார்

முன்னதாக புற்றுநோய் மருத்துவமனைவளாகத்தில் வைக்கப்பட்டிருந்தடாக்டர் சாந்தாவின் உடலுக்குமருத்துவர்கள் செவிலியர்கள் உட்படஏராளமானோர் அஞ்சலிசெலுத்தினர் அதன்பின்னர் நடைபெற்றஅவரது இறுதிணர்வலத்தில் ஏராளமானோர் கலந்துகொண்டனர் டாக்டர் சாந்தாவின் மறைவுக்குகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் பிரதமர் திருநரேந்திரமோடி தமிழகஆளுநர் திருபன்வாரிவால் புரோஹித் முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமி திமுகதலைவர் திருமுகஸ்டாலின் உள்ளிட்டபலதலைவா்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனா்

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியமக்களவைத் தலைவர் திருஒம் பிர்லா இதனைதெரிவித்தார் மத்தியபட்ஜெட் அடுத்தமாதம் முதல் தேதியன்றுமக்களவையில் தாக்கல் செய்யப்படும் எனஅவர் தெரிவித்தார்

பல்வேறுமாநிலங்களில் மருத்துவத்துறைமற்றும் முன்களப் பணியாளர்களுக்குதடுப்பூசிசெலுத்தப்பட்டுவருகிறது தமிழகத்தில் தடுப்பூசிபோட்டுக்கொள்பவர்களின் எண்ணிக்கைபடிப்படியாகஅதிகரித்துவருவதாகமக்கள் நல்வாழ்வுத்துறைமுதன்மைச்செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சென்னையில் தெரிவித்தார்

மாணவர்கள் முககவசம் அணிதல் தனிநபர் இடைவெளியைகடைபிடித்தல் உள்ளிட்டஅரசின் நெறிமுறைகளைபின்பற்றவேண்டுமென்றுபள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் திருகண்ணப்பள் கேட்டுக் கொண்டுள்ளா்

மின்வாரியத்தில் நிலக்கரிகொள்முதல் செய்ததில் எந்தவிதமானமுறைகேடும் நடைபெறவில்லைஎன்றும் அவர் தெரிவித்தார்

புதுக்கோட்டை தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த இந்தமீனவர்கள் அவரவர் சொந்தஊர்களுக்கு அவுப்பிவைக்கப்பட்டனர்

ஆட்டநாயகன் விருதரிஷப் பந்துக்குவழங்கப்பட்டது

இந்தியகிரிக்கெட் அணியின் இந்தஅபாரமானவெற்றிக்குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் பிரதமா் திருநரேந்திரமோடி மத்தியஅமைச்சா்கள் திரு ராஜ்நாத்சிங் திருபிரகாஷ் ஜவடேக்கர் ஆகியோர் வாழ்த்துதெரிவித்துள்ளனா் முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமி திமுகதலைவர் திருமுகஸ்டாலின் ஆகியோரும் இந்தியஅணியின் வெற்றிக்குவாழ்த்துதெரிவித்துள்ளனர் ஜ எஸ் எல் கால்பந்தபோட்டியில் ஐதராபாத் அணி இள்றுஒடிசாஅணியைஎதிர்கொள்கிறது